பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் கூட்டத்தில் இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார் கோவிட் சிகிச்சைக்கான கட்டணத்தை இரண்டு வட்சம் ரூபாய்க்கு மேலாகவும் ரொக்கமாக செலுத்தலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது தேசிய ஆக்சிஜன் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு உடனடியாக கூடுதல் ஆக்சிஜனை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு

ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சீனாவின் கோவிட் தடுப்பு மருந்தை அவசர கால பயன்பாட்டிற்கு பயன்படுத்த உலக சுகாதார அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இந்திய மல்யுத்த வீராங்கனை சீமா பிஸ்வா தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதம் திரு நரேந்திர மோடி ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் கூட்டத்தில் இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார் ஐரோப்பிய யூனியன் கவுன்சிலின் தற்போதைய தலைவரும் போர்சுகல் பிரதமருமான திரு ஆண்டனியோ கோஸ்டா இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார்

கோவிட் சூழ்நிலை சுகாதாரத்துறை ஒத்துழைப்பு நீடித்த வளர்ச்சி இந்தியா ஐரோப்பிய யூளியன் பொருளாதார நட்புறவு ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிபாா்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோவிட் காரணமாக வருமானவரி சட்டத்தில் தளர்வினை மத்திய அரசு அறிவித்துள்ளது

சிகிச்சைக்கான கட்டணம் செலுத்துவோர் பான் மற்றும் ஆதார் விவரங்களை சம்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மருத்துவ ஆக்ஸிஜன் இறக்குமதியை அதிகரிப்பது தொடர்பாக சில வளைகுடா நாடுகளின் பெட்ரோலிய அமைச்சர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட் குவைத் பக்ரைன் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் ஆக்ஸிஜன் அனுப்பியுள்ளதாகவும் இதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தமது டுவிட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஆறு மாதங்களுக்கு இந்நாடுகள் ஆக்லிஜன் கன்டெய்னா்களை அனுப்பவுள்ளதாகவும் அமைச்சா் திரு தா்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளாா் புத்தில்லியில் உள்ள தேசிய ஊடக மையத்தில் ஊழியர்கள் பணி செய்யும் இடத்திலேயே கோவிட் தடுப்பூசி செலுத்திக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை பத்திரிக்கை தகவல் மையம் ஏற்பாடு செய்திருந்தது

இதன்மூலம் பணியாளர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக பயணம் செய்வதை தவிர்க்க முடியும் என்றும் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அரசு கூறியுள்ளது

மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் உளவியல் ஆலோசனைக்காக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் புதிய மொபைல் செயலியை தொடங்கியுள்ளது

திங்கள் புதன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் இந்த செயலி மூலம் உளவியல் ஆலோசனைகளை பெறமுடியும் என்று சி பி எஸ் இ அறிவித்துள்ளது தேசிய ஆக்சிஜன் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு உடனடியாக கூடுதல் ஆக்சிஜனை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆக்ஸிஜன் வசதி இல்லாத சாதாரண படுக்கைகள் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் தீவிர சிகிச்சைப் பிரிவு படுக்கைகள் போன்ற விவரங்களை இந்த இணையதளத்தில் பொது மக்கள் தெரிந்து கொள்ளவாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது

சதானந்த கவுடா கூறியுள்ளார்

உணவகங்களில் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளது

சீனாவின் கோவிட் தடுப்பு மருந்தை அவசர கால பயன்பாட்டிற்கு பயன்படுத்த உலக ககாதார அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது பெய்ஜிங்கில் உள்ள நிறுவனம் தயாரிக்கும் சினோபார்ம் தடுப்பு மருந்தை சம்பந்தப்பட்ட நாடுகள் தங்களது சட்டதிட்டங்களின்படி இற்குமதி செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இந்திய மல்யுத்த வீராங்களை சீமா பிஸ்லா தகுதி பெற்றுள்ளார்

இதன்மூலம் இந்தியாவின் சார்பில் நான்கு வீராங்கனைகள் உட்பட எட்டு பேர் டோக்கியோ ஒலிம்பிக் மல்யுத்த போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் மகளிர் பிரிவில் வினேஷ் போகட் அன்சு மாலிக் சோனம் மாலிக் ஆகியோரும் ஆடவர் பிரிவல் ரவிக்குமார் தாகியா கமித் மாலிக் பஜ்ரங் பூனியா தீபக் பூனியா ஆகியோரும் ஒலிம்பிக் மன்யுத்த போட்டிக்கு ஏற்கனவே தகுதி பெற்றுள்ளனர் மேட்ரிட் டுபள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா கனடாவின் டேனியல் சபோவலோவ் இணை தோல்வியடைந்தது